மத்திய அரசின் மூன்று வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் காரணமாக விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் நடப்பாண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டது

இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னையில் விவசாயிகள் அவர் தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய நேரத்தில் பொருட்களை விற்பனை செய்யலாம் என்றார்

குறைந்தபட்ச ஆதரவு விலை தற்போது காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு இல்லை என்பதை குறிப்பிட்ட அவர் எளிதில் வீணாகக்கூடிய இந்தப் பொருட்களுக்கு உடனடியாக உரிய விலை பெறுவதற்கும் புதிய வேளாண் சட்டங்கள் வழி வகுத்திருப்பதாக தெரிவித்தார் கரும்பு விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

இந்திய பசிபிக் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக் குறித்து விவாதிக்க இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று தொடங்கியது இரண்டு நாள் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சர்வதேச கடல் பகுதியில் வெளிப்படைத்தன்மை கதந்திரம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன் சார்ந்த அம்சங்களில் பரஸ்பரம் ஒத்துழைப்பது என உறுப்பு நாடுகள் ஒப்புக் கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதன் மூலம் மக்கள் தங்கள் வாகனங்களுக்குத் தேவையாள எரிபொருட்களை வாங்கும் திறனுக்கு ஏற்ப சில்லறை விற்பனை நிலையங்களில் நிரப்பிக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் நடமாடும் வாகனங்கள் மூலமாக வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று எரிபொருட்களை விநியோகம் செய்ய மத்திய அரசு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் கூறினார் சூரிய ஒளி எரிசக்தித் துறையில் மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா விளங்குவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் குழாய்கள் மூலம் எரிவாயுவை விநியோகிப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்க நான்கு வட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார்

தனிநபர் இடைவெளியை பராமரிக்கும் வகையில் ஓர் இருக்கை இடைவெளி விட்டு பார்வையாளர்கள் அமர வைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் திரையரங்குகளுக்குள் நுழையும் போது கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு காட்சிக்கும் இடையே திரையரங்குகள் கிருமி நாசினி கொண்டு குத்தம் செய்யப்பட்ட வேண்டும் என்றும் இதற்கேற்ற வகையில் ஒரு காட்சிக்கும் மற்றொரு காட்சிக்கும் இடையே நேர இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

திரையரங்குகளில் கூடுதலாக டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆள்லைள் டிக்கெட்டு விற்பனையை திரையரங்குகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

பண்டிகை காலம் தொடங்க உள்ளதை அடுத்து வழிபாட்டுத் தலங்கள் பேரணிகள் கண்காட்சிகள் கலாச்சார நிகழ்வுகள் போன்றவற்றில் மக்கள் அதிகளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

விமானங்களில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

புதிய தொழில் நிறுவனங்களின் சிறந்த செயல்பாட்டிற்காக தேசிய அளவில் வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களின் முதல் பட்டியலை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளம் தொழில்முனைவோர்களின் புதிய எண்ணங்கள் புத்தாக்க கண்டுபிடிப்புகள் மற்றும் சிறப்பான செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாகக் கூறினார்

இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ரோஜர் பென்ரோஸ் ரெனார்டு ஜென்சல் மற்றம் ஆண்ட்ரியா கீஸ் ஆகியோருக்கு இந்த விருது பகிர்ந்து அளிக்கப்படுகிறது விண்வெளியில் உருவாகும் கருந்துளையால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய கண்டுபிடிப்பிற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது

வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ளது வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது

விளையாட்டுக் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது